வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

தலைப்புச் செய்திகள் கொரோனா வைரசால் நாட்டில் உருவாகியுள்ள நிலவரம் சமூக அவசர நிலைக்கு ஒப்பானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கடுமையான முடிவுகளை எடுக்கும் நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ள போதிலும் ஒவ்வொரு உயிரையும் பாதுகாப்பதே அரசின் முன்னுரிமை என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் கொரோனா நிலவரங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி சனிக்கிழமை அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் வரும் கலந்துரையாடல் நடத்த இருக்கிறார் புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையக் காய்கறி சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள கிருமி நாசினி சுரங்கப் பாதையை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று திறந்து வைத்தார்

நரேந்திர மோடி இன்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடன் காணொளி காட்சி மூலம் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினார் கொரோனா வைரசால் தற்போது நாட்டில் உருவாகி உள்ள நிலவரம் சமூக அவசர நிலைக்கு ஒப்பானது என்று அவர் கூறினார்

மக்கள் ஊரடங்கு மற்றும் பொது முடக்கம் அனுசரிப்பதிலும் சமுக இடைவெளியை பராமரிப்பது உள்ளிட்ட எல்லாப் பணிகளிலும் நாட்டு மக்கள் காட்டி வரும் கட்டுப்பாடு மனஉறுதி மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை பிரதமர் பாராட்டினார் கொரோனா வைரஸ் பரவும் வேகத்தை கட்டுப்படுத்தி உள்ள ஒரு சில நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக அவர் தெரிவித்தார் ஆயினும் நிலைமைகள் தொடர்ந்து மாறிவருவதால் எப்போதும் உஷார் நிலையை பராமரித்தல் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் மாற்றங்கள் அதிகமாக உள்ள நடப்புச் சூழலில் பணிக்கலாச்சாரத்திலும் புதிய மாற்றங்களை முயன்று பார்க்க தேவையிருப்பதாக அவர் தெரிவித்தார் கொரோனா வைரஸ் நிலவரங்களால் ஏற்பட்டுள்ள பொருளாதார சவால்களை சமாளிக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் கூறினார் கடுமையான முடிவுகளை எடுக்கும் நிலைக்கு நாடு தள்ளப் பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு உயிரையும் பாதுகாப்பதே அரசின் முன்னுரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார் ழூத்த காங்கிரஸ் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் சிவசேனாவைச் சேர்ந்த திரு சஞ்சய் ரவுத் மூத்த திமுக தலைவர் திரு

பாலு தேசிய வாத காங்கிரசைச் சேர்ந்த திரு சரத் பவார் லோக் ஜனசக்தி கட்சியின் திரு சிராக் பாஸ்வான் சமாஜ் வாதி கட்சியைச் சேர்ந்த திரு ராம்கோபால் யாதவ் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த திரு

மிஸ்ரா உள்ளிட்டோர் பிரதமர் உடனான கலந்துரையாடலில் பங்கேற்றனர் கொரோனா வைரஸ் நிலவரங்களை எதிர்கொள்ள சரியான நேரத்தில் பிரதமர் எடுத்த நடவடிக்கைகளை இவர்கள் பாராட்டி நெருக்கடியான இத்தருணத்தில் நாடே பிரதமரின் பின்னால் ஒன்று பட்டு நிற்பதாக கூறினர் சுகாதாரப் பணியாளர்களின் மன உறுதியை ஊக்குவித்தல் பரிசோதனை வசதிகளை மேம்படுத்தல் சிறு மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களுக்கு போதிய உதவிகளை வழங்குதல் பசி மற்றும் ஊட்டச்சத்து சவால்களை திறம்பட்ட முறையில் சமாளித்தல் உள்ளிட்ட கருத்துகளை இவர்கள் வலியுறுத்தினர்

ஆரோக்ய சேது கொரோனா வைரஸ் தாக்கும் வாய்ப்பு எந்த அளவிற்கு உள்ளது என்பதை தனி நபர்கள் தெரிந்து கொள்ள ஏதுவாக அரசால் உருவாக்கப்பட்டுள்ள ஆரோக்ய சேது மொபைல் செயலியை நாட்டு மக்கள் அனைவரும் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் செயல்படும் இந்த செயலியை மேலும் மேலும் மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தினால் அதன் செயல் திறன் வலுப்பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ்க்கு எதிரான போராட்டத்தில் ஆரோக்ய சேது மொபைல் செயலி முக்கியமான ஒரு நடவடிக்கை என்றும் அவர் கூறியுள்ளார்

இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் மக்கள் வேலை வாய்ப்புகளை இழந்து மாநில அரசுக்கும் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசிடம் இருந்து எந்த நிதியும் கிடைக்க வில்லை என்றார்

என்று குடிமைப் பொருள் வழங்குதுறை அமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது

ஒவ்வொரு பகுதியிலும் அரிசி பருப்பு வழங்குவதற்கு முதல் நாள் அன்றே இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதிக கூட்டம் சேர்க்காமல் சமுக இடைவெளியை பராமரிக்கும் வித த்தில் பொருட்கள் விநியோகிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுரங்கம் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக செயல்பட்டு வரும் காய்கறிச் சந்தைக்கு வரக்கூடிய மக்களை கொரோனா வைரசில் இருந்து பாதுகாக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள கிருமி நாசினி சுரங்கத்தை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று திறந்து வைத்தார் அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் திரு கந்தசாமி ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து காய்கறி வாங்க வரும் மக்கள் சமுக இடைவெளியை முறையாக கடைபிடிக்கிறார்களா என்பது குறித்து முதலமைச்சர் மேற்கொண்டார் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க பொதுமக்களும் காய்கறி வியாபாரிகளும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளையும் அவர் எடுத்துக் கூறினார் நாராயணசாமி புதுச்சேரியில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல்நிலை தேறி வருவதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறுகையில்

அருண் தெரிவித்துள்ளார்

அன்பழகன் புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உணவுப் பொருட்களை விநியோகித்து மக்களிடம் நாடகமாடுவதாக சமுக ஊடகத்தில் பதிவிட்டதற்காக ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா மீது அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் இன்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்துவிடம் உரிமை மீறல் புகார் கொடுத்துள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை அரசு அதிகாரிகள் விமர்சிப்பது சட்டமன்ற அலுவல் விதிகளின் படி உறுப்பினர்களின் உரிமையை மீறும் செயல் என்று புகாரில் அவர் கூறியுள்ளார்

ராஜாங்கம் கோரியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா வைரசால் நாட்டில் உருவாகியுள்ள நிலவரம் சமூக அவசர நிலைக்கு ஒப்பானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கடுமையான முடிவுகளை எடுக்கும் நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ள போதிலும் ஒவ்வொரு உயிரையும் பாதுகாப்பதே அரசின் முன்னுரிமை என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் கொரோனா நிலவரங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் சனிக்கிழமை அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் கலந்துரையாடல் நடத்த இருக்கிறார் புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையக் காய்கறி சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள கிருமி நாசினி சுரங்கப் பாதையை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று திறந்து வைத்தார்